ஹஸ்முக் ஆதியா தெரிவித்திருக்கிறார்

தகவல் தொழில்நட்பம் உட்பட பல்வேறு பாடங்களை தாய்மொழியில் கற்பிக்க வேன்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியிருக்கிறார் புதுச்சேரி மத்திய பல்கலைக் கழகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் மனிதனிடம் உள்ள சிறந்த பண்புகளை கல்வி மூலம் வெளிக் கொணர்ந்து அவனது அறிவை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் கல்வி என்பது வெறும் பட்டம் பெறுவது மட்டுமல்ல வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொண்டே இருப்பது என்றும் அவர் கூறினார் குழந்தைகள் ஒவ்வொருவருக்கும் கல்வி கற்கும் உரிமையை வழங்க வேண்டும் என்றம் அவர்களுக்கு அளிக்கும் விலை மதிக்க்முடியாத பரிசாக கல்வி மட்டுமே இருக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் பல்கலைக் கழகங்கள் தரமான கல்வியை வழங்குவதுடன் சமகாலத்தில் ஏற்படும் சவால்களை மாணவர்கள் எதிர்கொள்ளும் வகையில் மாணவர்களின் திறனை வளர்க்க வேண்டும் என்றம் அவர் வலியுறுத்தினார் புதுமைகளை புகுத்துவதிலும் ஆராய்ச்சிகளிலும் உலக அளவில் சிறந்த மையங்களாக நுத பல்கலைக் கழகங்களை மாற்ற வேண்டும் என்றும் திரு வெங்கையா நாயுடு கூறினார் கைத்தறி தொழிலில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று நெசவாளர்களை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானி கேட்டுக் கொண்டுள்ளார் கைத்தறி ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் சார்பில் சென்னையில் நேற்று நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர் கைத்தறி நெசவாளர்கள் சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பாக அச்சம் அடையத் தேவையில்லை என்றார் கைத்தறி நெசவாளர்களுக்கு முத்ரா திட்டத்தின்கீழ்

கைத்தறியில் நவீன முறைகளை பயன்படுத்தி ஏற்றுமதிக்கு ஏற்றவகையில் தரமான ஜவுளி ரகங்களை உற்பத்தி செய்வதில் நெசவாளர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் பெட்ரோலியப் பொருட்கள் படிப்படியாக ஜிஎஸ்டி வரம்பிற்குள் கொண்டுவரப்படும் என்று மத்திய நிதித்துறை செயலர் திரு ஹஸ்முக் ஆதியா கூறியிருக்கிறார் இதுதொடர்பான கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தில்லியில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தெரிவித்தார் பெட்ரோலியப் பொருட்களுக்கு தற்போதுள்ள வரி விதிப்பு முறையே சிறப்பாக இருப்பதால் அதை மாற்ற அரசு முன்பு விரும்பவில்லை என்றும் அவர் கூறினார்

திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சத்துணவு திட்டத்திற்கான முட்டையை கொள்முதல் செய்து அளிக்கும் நிறுவனத்தில் நடைபெறும் வருமான வரி சோதனையில் தமிழக அரசு தலையிடாது என்று கூறினார் சுட்டம் தன் கடமையை செய்வதாகவும் சம்மந்தப்பட்ட நிறுவனம் தவறு இழைத்திருப்பதாக தெரியவந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இலங்கை கடற்படை சிறைபிடித்துள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் மீட்க தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் பணியில் இருக்கும்போது இயற்கையாக மரணமடந்த காவலரின் குடும்பத்தினரும் காவலர்களுக்கான காப்பீட்டு திட்டத்தின்கீழ் இழப்பீடு பெற உரிமை உண்டு என்று சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது

பணியில் இருக்கும்போது விபத்துகளில் சிக்கி உயிரிழக்கும் காவல்துறையினருக்கு மட்டுமே காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும் என்ற தமிழக அரசின் வாதத்தை நீதிபதி நிராகரித்தார்

இதில் சில இடங்களில் சோதனை முடிந்துள்ளதாகவும் சில இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நூற்றுக்கு மேற்பட்ட நிறுவனங்களை தொடங்கி பினாமி பணப் பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் ஏராளமான வரி ஏய்ப்பு நடந்துள்ளதாகவும் வருமான வரித் துறை வட்டாரங்களை மேற்கோள் காட்டி பிடிஐ தெரிவிக்கிறது நீட் தேர்வு வினாத்தாள் தொடர்பாள வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்ஈ வெளியிட்டது ஏன் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரைக் கிளை கேள்வி எழுப்பியுள்ளது தவறாக மொழிபெயர்க்கப்பட்ட கேள்விகளுக்கு முழுமதிப்பெண் வழங்கக் கோரி மாநிலங்களவை உறுப்பினர் திரு டி

ரெங்கராஜன் தாக்கல் செய்துள்ள மனுமீது நேற்று விசாரணை நடைபெற்றபோது நீதிபதிகள் சிடிசெல்வம் ஏ எம்பஷீர் அஹமது ஆகியோர் அடங்கிய அமர்வு இவ்வாறு கூறியுள்ளது பெரும்பாலானோர் கருத்து என்ற பெயரில் சரியான விடைகள்தான் என்று சிபிஎஸ்ஈ எப்படி முடிவுக்கு வந்தது என்றும் நீதிபதிகள் வினவினர் தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளில் மாணவர் சேர்க்கைக்கான முதல்கட்ட கலந்தாய்வு இன்று நிறைவடைகிறது

மாணவர்களுக்கு அனுமதி கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளது

இன்று மீதமுள்ள அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் நிர்வாக ஒதுக்கீட்டுக்கான காலியிடங்களுக்கும் கலந்தாய்வு நடைபெறவுள்ளது திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள அரசு சுட்டக் கல்லூரிகளை இந்திய பார் கவுன்சில் வரும் திங்கட்கிழமை ஆய்வு செய்து அங்கீகாரம் வழங்குவது குறித்து முடிவெடுக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்ளை அம்பேத்கர் அரசு சுட்டக் கல்லூரியை இடமாற்றம் செய்துள்ளதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுமீது நேற்று விசாரணை நடைபெற்ற போது நீதிபதி கிருபாகரன் இவ்வாறு உத்தரவிட்டார் இடமாற்றம் செய்வதால் மாணவர்களின் உரிமை மீறப்படவில்லை என்றும் கல்லூரியில் அனைத்து வசதிகளும் செய்துதரப்பட்டுள்ளதாகவும் அரசு தலைமை வழக்கறிஞர் கூறினார் நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூர் கிராமத்தில் பொதுப்பணித் துறையின் மணல் குவாரியை கண்காணிக்க நான்கு பேர் கொண்ட குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த மணல் குவாரியால் குற்றுச் சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டு நிலத்தடி நீர்மட்டம் குறைய வாய்ப்புள்ளதாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்ட நீதிபதி சத்தியநாராயணன் நீதிபதி சேஷசாயி ஆகியோர் கொண்ட அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது அமெரிக்க பொருளாதார தடையை மீறி ஈராளின் கச்சா என்னொய் ஏற்றுமதிக்கு பல்வேறு நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபுக்கு பத்தாண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து அந்நாட்டு ஊழல் தடுப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பல்வேறு பொருட்களுக்கு ரஷ்யா கங்கக் கட்டணத்தை கடுமையாக உயர்த்தியுள்ளது ஆப்கானிஸ்தான் ஐவாவாபாத் நகரில் இந்த வாரம் நிகழ்ந்த பயங்கரவாதிகளின் தற்கொலைப் படை தாக்குதலில் காயமடைந்த சீக்கியர் ஒருவர் தில்விக்கு அழைத்துவரப்பட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

பீஹாரில் பிஜேபி தலைமையிவான தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டுப்பாட்டுடன் இருப்பதாகவும் பிளவு ஏற்பட வாய்ப்பில்லை என்றும் மத்திய அமைச்சர் திரு ராம்விலாஸ் பாஸ்வான் கூறியிருக்கிறார்

தருமபுரி மாவட்டத்தில் காரிஃப் பருவ பயிர்களுக்கான பிரதம மந்திரி பயிர்க் காப்பீட்டுத் திட்டம் பயிர்கள் வாரியாக அறிவிக்கை செய்யப்பட்டுள்ள வருவாய் கிராமங்களில் செயல்படுத்தப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி மலர்விழி அறிவித்துள்ளார் பிளாஸ்டிக் பயன்பாடற்ற மாவட்டமாக கோயம்புத்தூர் மாறுவதற்கு அனைத்து தரப்பு மக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு ஹரிகரன் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதன்மூலம் இந்த உலக கோப்பை கால்பந்துப் போட்டிகளில் தென்அமெரிக்க நாடுகள் காலிறுதியுடன் விடைபெற்றுள்ளன